வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் என பிரதமர் திரு

மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு

பீகார் மாநிலம் ககாரியா மாவட்டம் தெளிஹார் கிராமத்தில் காணொலி மூலம் இத்திட்டத்தை இன்று துவக்கி வைத்துப் பேசிய பிரதமர் ஊரக மக்களின் நலத்தை கருத்தில் கொண்டும் அவர்களின் வேலைவாய்ப்பை வழங்கும் வகையிலும் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எடுத்துரைத்தார் கோவிட் நெருக்கடி காலத்தில் தன்னிறைவு இந்தியாவை உருவாக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எடுத்துரைத்த உழைக்கும் வர்க்கத்தினாின் திறன்களை கண்டறிந்து அதற்கேற்ப பிரதமர் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார்

பிரதமரின் உரை வானொலி தொலைக்காட்சி உள்ளிட்ட அனைத்து டிஜிட்டல் சேவைகள் மூலம் நாளை காலை ஆறரை மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும்

முன்னதாக பொதுமக்கள் வீட்டிலிருந்தபடியே தங்கள் குடும்பத்தினருடன் சமூக இடைவெளியை கடைபிடித்து யோகா பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என வீடியோ மூலம் அறிவுறுத்திய பிரதமர் யோகா பயிற்சிகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதுடன் ஆரோக்கியம் மேம்படுவதுடன் உடல் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார்

பெனோவிர் என்ற மருந்தை மூன்றாம் கட்ட ஆய்விற்கு உட்பட்ட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்த்தன் தெரிவித்துள்ளார்

ஆய்வகத்திற்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் லக்னௌ மருத்துவ கல்லூரி டாக்டர் ராம்மனோகர் லோகியா மருத்துவ அறிவியல் நிறுவனம் கிங்ஜார்ஜ் மருத்துவ பல்கலைகழகத்திலும் இந்த சோதனை நடத்தப்படும் என்றார்

தடுப்பு மருந்திற்கான சோதனை மூன்றாம் கட்டத்தை எட்டியுள்ளது நம்பிக்கை அளிப்பதாக கூறினார்

இந்த உறுப்பினர்களின் தேர்வு நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை வெளிப்படுத்துவதாக எடுத்துரைத்தாா்

இந்த ஆளில்லா விமானத்தை ரோந்து பணியில் இருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் இன்று அதிகாலை கண்டவுடன் சுட்டு வீழ்த்தியதாகவும் இதிலிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குண்டு துளைக்காத வாகனங்களை துளைத்துச் செல்லும் வெடிகுண்டுகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் உள்ளிட்டவை இவற்றில் அடங்கும் எல்லைப் பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

எடப்பாடி கே

ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை எனத் தெரிவித்த முதலமைச்சா் தொற்றைத் தடுக்க பல்வேறு வகைகளில் தொடா்ந்து விழிப்புணா்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் எடுத்துரைத்தாா் முகக்கவசம் சமூக இடைவெளி போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றார் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் சுகாதாரத் துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர்

ராணிப்பேட்டை நகராட்சியில் கோவிட் தடுப்பு பணியில் ஈடுபடும் தூய்மைப் பணியாளர்களுக்கு இந்தியன் வங்கி சார்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அமைச்சர் இதுவரை மாவட்டத்தில் கோவிட் தொற்று கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் சென்னையிலிருந்து மாவட்டத்திற்கு வந்தவர்களால் தான் தொற்று அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் சோதனை ரீதியாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சிறுபான்மையின் நலத்துறை அமைச்சர் திருமதி

நாகர்கோவில் செட்டிக்குளம் பகுதியில் அனுமதியின்றி வெளியூரை சேர்ந்தவர்களை தங்க வைத்த புகாரின் பேரில் அங்குள்ள விடுதிக்கு மாநகராட்சி இன்று சீல் வைத்துள்ளது

டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து பத்தாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது